போலி செய்திகள் நாட்டில் புதிய பிரச்சினையாக உருவெடுத்துள்ளதாக குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் சென்னைக்கு வந்து செல்லும் பயணிகள் விமானங்களில் தமிழில் அறிவிப்பு வெளியிடப்படும் என மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப்சிங் பூரி தெரிவித்துள்ளார் ஹைட்ரோ கார்பன் திட்டம் தொடர்பான மத்திய அரசின் புதிய திருத்தத்தை கைவிட வேண்டும் என முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி பிரதமரிடம் வலியுறுத்தியுள்ளார் தேசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியின் பேட்மிண்ட்டன் இறுதியாட்டத்தில் தமிழக வீரர் சத்தீஷ்குமார் மத்திய பிரதேசத்தின் அமித் ரத்தோரை எதிர்கொள்கிறார் இனி விரிவான செய்திகள் இந்தியாவை புதிய உச்சத்திற்கு அழைத்துச் செல்வதற்கான பொறுப்பை புதிய தலைமுறையினர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார் புதுதில்லியில் நேற்று தேர்வுகளை மன அழுத்தம் இன்றியும் அச்சமின்றியும் எதிர்கொள்வது குறித்து மாணவர்களுடன் கலந்துரையாடிய பிரதமர் தேச வளர்ச்சிக்காக பாடுபடுவதற்கு மாணவர்கள் தங்களை தயாா்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றாா் அவரவா் சொந்த வளா்ச்சி மிக முக்கியமானது என்றாலும் நாட்டிற்காகவும் தங்களது பங்களிப்பை வழங்கவேண்டும் என திரு மோடி தெரிவித்தாா் அதிக மதிப்பெண்கள் எடுப்பது மட்டுமே எதிர்காலம் என்ற மனப்பான்மையிலிருந்து மாணவர்கள் வெளிவர வேண்டும் என கேட்டுக்கொண்ட பிரதமர் நவீன தொழில்நுட்பங்களை நாம் பயன்படுத்த வேண்டுமே தவிர அவற்றிற்கு அடிமையாகி விடக்கூடாது என்று அறிவறுத்தினாா் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் சுயநலத்திற்காக நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தி பொய்களை பரப்பி வருவதாக பிரதமா் திரு நரேந்திர மோடி குற்றம்சாட்டியுள்ளார் பிஜேபி யின் புதிய தலைவராக பொறுப்பேற்றுள்ள திரு ஜெ பி நட்டாவை வாழ்த்தி பேசிய அவர் புதிய குழப்பத்தை ஏற்படுத்துவதன் மூலம் பிஜேபி மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை எதிர்க்கட்சிகளால் அசைக்க முடியாது என்றார் திரு ஜெ பி நட்டாவின் தலைமையின் கீழ் பிஜேபி புதிய உச்சத்தை எட்டும் என்று குறிப்பிட்ட பிரதம் வருங்காலத்திலும் பிஜேபி நாட்டிற்காக தொடா்ந்து பாடுபடும் என்றும் தெரிவித்தாா் பத்திரிக்கைத் துறை நெருக்கடியான காலகட்டத்தில் இருப்பதாகவும் போலி செய்திகள் நாட்டில் புதிய பிரச்சினையாக உருவெடுத்துள்ளதாகவும் குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் புதுதில்லியில் நேற்று பத்திரிக்கைத் துறையில் சிறந்து விளங்குவோருக்கான ராம்நாத் கோயங்கா விருதுகளை வழங்கி பேசிய அவர் சிலர் தங்களை பத்திரிக்கையாளர் என்று கூறிக்கொண்டு புனிதமான இந்த தொழிலுக்கு களங்கம் விளைவிப்பதாக தெரிவித்தார் முக்கிய செய்தி என்ற பெயரில் பொறுமை மற்றும் பொறுப்புணா்வு உள்ளிட்ட அடிப்படை கொள்கைகள் கேள்விக்குறியாக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் சமுதாய மற்றும் பொருளாதார சமத்துவமற்ற நிலையை வெளிப்படுத்துவதற்கான செய்திகளுக்கு உரிய முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் எனவும் திரு ராம்நாத் கோவிந்த் கேட்டுக்கொண்டாா் அந்நிய நேரடி முதலீடுகளை பெருமளவில் ஈர்க்கும் முதல் பத்து நாடுகளின் பட்டியலில் இந்தியா இடம்பெற்றுள்ளதாக ஐ நா ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

மாற்றியமைக்கப்பட்ட இந்த அமைப்பு செயற்கைக்கோள் சார்ந்த வீடியோ ஆடியோ மற்றும் புள்ளி விவரங்களை நாடு முழுவதற்கும் வழங்கும் என மத்திய இணையமைச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் பல்வேறு ஊடக வசதிகளும் இந்த அமைப்பில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இது இயற்கை பேரிடர் காலம் உட்பட அனைத்து பருவ நிலைகளிலும் செயல்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் சென்னைக்கு வந்து செல்லும் பயணிகள் விமானங்களில் தமிழ் மொழியில் அறிவிப்புகளை வெளியிட விமான நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மத்திய விமானப் போக்குவரத்துத் துறை அமைச்சர் திரு ஹர்தீப்சிய் பூரி தெரிவித்துள்ளார் தமிழக அமைச்சர் திரு க பாண்டியராஜன் விடுத்த கோரிக்கைக்கு பதில் அளித்துள்ள மத்திய அமைச்சா் சென்னைக்கு வந்துசெல்லும் அனைத்து விமானங்களிலும் தமிழ் மொழியில் அறிவிப்பு வெளியிடப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் காவிரி டெல்டா பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை செயல்படுத்த கற்றுச்சூழல் அனுமதியோ அல்லது மக்களின் கருத்துக் கேட்பு கூட்டங்களையோ நடத்த தேவையில்லை என்ற மத்திய அரசின் புதிய திருத்ததை கைவிட வேண்டும் என முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் கருத்துக்களை கேட்காமல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அனுமதிக்கக்கூடாது என்று கேட்டுக்கொண்டுள்ளார் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு தமிழக விவசாயிகள் சமூக ஆர்வல்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் எதிா்ப்பு தெிவித்து வருவதையும் முதலமைச்சா் தமது கடிதத்தில் கட்டிக்காட்டியுள்ளாா் இதே கோரிக்கையை வலியுறுத்தி மத்திய கற்றுச்சூழல் துறை அமைச்ச் திரு பிரகாஷ் ஜவடேக்கருக்கும் முதலமைச்சர் கடிதம் எழுதியுள்ளார் தமிழகத்தில் காவல்துறையினரின் உயிருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டிருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் விழுப்புரத்தில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் கோடநாடு கொலை கொள்ளை சம்பவத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் முந்தைய திமுக ஆட்சிக்காலத்தில் விவசாயக் கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் பத்திரிக்கை தகவல் அலுவலக தென்மண்டல தலைமை இயக்குநராக திரு எஸ் வெங்கடேஸ்வர் சென்னையில் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார் பத்திரிக்கை தகவல் அலுவலகம் மண்டல மக்கள் தொடர்பு அலுவலகம் உட்பட தென்னிந்தியாவில் உள்ள மத்திய அரசின் அனைத்து ஊடக பிரிவுகளுக்கும் அவர் தலைமை வகிப்பார் இந்திய பத்திரிக்கை பதிவாளர் அலுவலகத்தின் கூடுதல் பத்திரிக்கை பதிவாளராகவும் அவர் இருப்பார் திரு வெங்கடேஸ்வர் அகில இந்திய வானொலி தூர்தர்ஷன் கள விளம்பர இயக்ககம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உயர் பொறுப்புகளை வகித்துள்ளார் உள்ளாட்சி தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை முடிவடைந்து முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு தேர்தல் வழக்குதான் தொடர முடியுமே தவிர மறுவாக்கு எண்ணிக்கை நடத்தக்கோரி வழக்கு தொடர முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இதுதெடா்பான மனுக்களை நேற்று பரீசிலித்த நீதிபதி ஆதிகேசவலு வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று கொண்டிருக்கும்போதே மறுவாக்கு எண்ணிக்கை கோரி மனு அளித்திருந்தால் மட்டுமே இதுதொடர்பான மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று கூறினார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தண்டராம்பட்டு உள்ளிட்ட ஊராட்சி ஒன்றியங்களில் ஒத்திவைக்கப்பட்ட தேர்தல் எப்போது நடத்தப்படும் என்பது குறித்து இன்றைக்குள் விளக்கமளிக்கவும் மாநில தேர்தல் ஆணையத்திற்கு நீதிபதி உத்தரவிட்டார் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கார்த்தி சிதம்பரமும் அவரது மனைவி திருமதி ப்ரீநிதி யும் தங்களுக்கு எதிரான வருமான வரி வழக்கை அவசர வழக்காக விசாரிக்கக் கோரி தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது இந்த வழக்கு விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டால் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று நீதிபதி சுந்தர் தெரிவித்தார் இதனிடையே ஐ என் எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் திரு கார்த்தி சிதம்பரத்திடம் அமலாக்கத்துறை நேற்று மீண்டும் விசாரணை நடத்தியுள்ளது இருவரி செய்திகள் ஈராக் தலைநகள் பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் அருகே ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது சீனாவில் பரவிவரும் ஆட்கொல்லி நோயான கரோனா வைரஸ் பாதிப்பை கட்டுப்படுத்துவது குறித்து விவாதிக்க இந்த வாரம் அவசர கூட்டம் நடத்த உள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு சண்டையின்போது காணாமல் போன ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்து விட்டதாக அந்நாட்டு அதிபர் திரு கோத்தபய ராஜபக்சே தெிவித்துள்ளார்

ஆந்திர மாநிலத்தில் விசாகப்பட்டினம் அமராவதி கா்னுல் ஆகிய இடங்களில் மூன்று தலைநகரங்களை அமைப்பதற்கான மசோதா அம்மாநில சட்டப்பேரவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டது தமிழ்நாட்டில் தனியார் பால் விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பா ம க இளைஞா் அணித்தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்

நாமக்கல் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையான அட்டை பெறுவதற்கு நடத்தப்பட்டுவரும் சிறப்பு முகாம்களில் பங்கேற்கு பயனடையுமாறு மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் கேட்டுக்கொண்டுள்ளது விளையாட்டுப் போட்டிகள் முதலில் தேசிய அளவிவான இளையோா் விளையாட்டு போட்டிகள் குறித்த செய்திகள்